பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாமில் மஹாபாகு பிரம்மபுத்திரா திட்டத்தை தொடங்கிவைத்து இரண்டு பாலங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நிமாதிகாத் மஜுலி தீவுகள் வடக்கு குவஹாத்தி தெற்கு குவஹாத்தி தூப்ரி கட்சிங்கிரி இடையே ரோ பாக்ஸ் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்து மஹாபாகு திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் நதிக்கரைகளுக்கிடையே பயண நேரத்தை குறைக்கும் வகையில் ரோபாக்ஸ் சேசைவகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன பிரம்மபுத்திரா நதியில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கான பணிகளையும் பிரதமர் தொடங்கிவைக்க உள்ளார் பிரம்மபுத்தரா நதியின் குறுக்கே தாப்ரிக்கும் புவ்பாரிக்கும் இடையே நான்குவழி பாலம் கட்டுவதற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

பிரம்மபுத்திராவின் குறுக்கே மஜுலிக்கும் ஜோர்காட்டுக்கும் இடையே அமைக்கப்படும் இருவழிப் பாதைக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஓமள் மன்னர் திரு கல்தான் ஹைத்தம் பின் தாரிக்குடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

திரு சுல்தான் ஹைத்தம் ஓமன் மன்னராக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் பாதுகாப்பு ககாதாரம் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது

டோக்கியோவில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று காணொலி வாயிலாக கூட்டம் நடைபெறுகிறது இதில் பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இந்திய பசிபிக் பிராந்த்தில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது

பருவநிலை மாற்றம் உள்ளிட்வை தொடர்பாகவும் இந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர்

ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர் மற்ற நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்தியா தொடர்ந்து செயல்படுவதாக கூறினார் ஐநா அமைதி படையினருக்கு இரண்டு வட்சும் டோஸ் தடுப்பூசியை இந்தியா வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தியா மொரீஷியஸ் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்கீழ் சரக்கு வர்த்தகம் சேவைகள் வர்த்தகம் தொலைத் தொடர்பு நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் இருநாடுகளுக்கும் இடையே விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் நலனை உறுதிசெய்யும் வகையில் சிறார் நீதி சுட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

சிறார் நீதி சட்டங்களை கமுகமான முறையில் அமல்படுத்தவும் குழந்தைகளுக்கு ஆதரவாக ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மத்திய அரசு அறிவித்த எளிதாக தொழில் தொடங்கும் சீர்திருத்தங்களை நிறைவு செய்துள்ளதாக குஐாத் உத்தரப் பிரதேம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் தற்போது அறிவித்துள்ளன

இதற்கு முன்பு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் எளிதாக தொழில் செய்யும் சீர்திருத்தங்களை நிறைவு செய்து விட்டதாக அறிவித்திருந்தன

ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூவம் நாட்டில் கிராமப்புறங்களில் இதுவரை மூன்றரைக் கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

புதுச்சேரியின் துணை நிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்று அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இதற்கான நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்துவைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க மத்திய மருந்துகள் ஆராய்ச்சி நிறுவனமான சிடிஆர்ஐ முக்கிய பங்கு வகிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இந்த நிறுவனம் மருந்து தொடர்பான ஆய்வுகளை மட்டும் மேற்கொள்ளாமல் தரமான ஆராய்ச்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டிலும் கவனம் செலுத்துவதாக கூறினார்

இந்தியாவும் எத்தியோப்பியாவும் நீண்ட காலமாக நல்லுறவை பராமரித்து வருவதாக வெளியுறவு இணையமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார்

இந்திய சைகை மொழி அகராதியின் மூன்றாவது பதிப்பை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் காணொவி வாயிலாக வெளியிட்டார் மத்திய தொழிலாளர் நலத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஐந்து அகில இந்திய ஆய்வுகளுக்கான தகவல் கையேடு மற்றும் மென்பொருள் செயலிகளை அத்துறைக்காள அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் இன்று வெளியிடவுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் மே மாதங்களில் நடத்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் திட்டமிட்டுள்ளது

இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது